வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

ஆக்கக்கூடிய ஆற்றல் நிலக்கரி துறைக்கு உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுச்சேரியில் அனைவருக்கும் பொது சுகாதார அடையாள வழங்கப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அட்டையை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

நரேந்திர மோடி காணொளி மூலம் மாநில முதலமைச்சர்களுடன் இன்று மாலை விரிவான ஆலோசனை மேற்கொண்டார் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் நிறைவு உரையாற்றிய பிரதமர் கோவிட் தடுப்பு மருந்து தொடர்பாக எந்த வதந்தி மற்றும் பொய்யான செய்திக்கும் இடம் கொடுக்கக் கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார் கோவிட் தடுப்பு மருந்து இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டார்

மேலும் நாட்டில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் தீவிரக் கண்காணிப்பை மேற்கொண்டு பறவைக்காய்ச்சல் பரவால் தடுக்க விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

நரேந்திர மோடியின் தொலைநோக்குப் பார்வைக்கு மிகப் பெரிய பங்களிப்பாளராகத் திகழக் கூடிய ஆற்றல் நிலக்கரி துறைக்கு உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

வேளாண் சட்டங்களை நடைமுறைப் படுத்துவது தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாயத் தரப்பிற்கும் இடையே சுமுகத் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாகத் தெரிவித்துள்ளது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை மேற்கொண்ட தலைமை நீதிபதி எஸ்ஏ போப்பே தலைமையிலான அமர்வு மத்திய அரசு மற்றும் விவசாய சங்கங்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளின் நிலமை குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்தது இது தொடர்பாக உரிய உத்தரவுகள் நாளை பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்

நரேந்திர மோடி நாளை காணொளி மூலம் உரையாற்ற உள்ளார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சகம் சார்பில் ஆண்டுதோறும் இவ்விழா நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஒருவார கால விழா நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நாளை தொடங்குகிறது ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்த திறன் படைத்தோரும் காணொளி இவ்விழாவில் பங்கேற்கின்றனர் கலாச்சாரம் தற்காப்பு அறிவுசார் நிகழ்ச்சிகளுடன் கருத்தாங்கு சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரியில் அனைவருக்கும் பொது சுகாதார அடையாள அட்டையை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார்

உயிரிழப்பு ஏதும் இல்லை

ரன்வீர் சிங் கிருஷ்ணியா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் புதுச்சேரிக்கு மாற்றப்படுவதற்கு முன்பாக திரு கிருஷ்ணியா தெற்கு டெல்லி சட்டம் ஒழுங்கு சிறப்பு ஆணையராக பணியாற்றி வந்தார் இன்று காலை பதவியேற்றதைத் தொடர்ந்து அவர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்துப் பேசினார் காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையம் அமைந்துள்ள மாத்தூரில் வேளாண்துறை அமைச்சர் திரு

கமலக்கண்ணன் தலைமையில் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது